நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மறைந்த பிஜு ஜனதாதள் உறுப்பினர் எல்கே ஸ்வைனுக்கு அஞ்சலி செலுத்திபின் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

இன்று நேரில் ஆஜரானார்

இனி விரிவான செய்திகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழங்களில் ஆசிரியர் காலிப் பணியிடங்களுக்கான நியமனங்களில் புதிய முறைக்கு பதிவாக பழைய நடைமுறையயே பின்பற்ற வேண்டும் என்று கோரி சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸ் அளித்தன இதனிடையே ஆசிரியர் நியமனங்களில் பழைய நடைமுறையில் மாற்றங்கள் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பான விவகாரம் குறித்து அவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர் திரு ரிபுன் போரா வலியுறுத்தினார் இதற்கு அனுமதி அளிக்க மறுத்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு

மக்களவை இன்று தொடங்கியதும் ஒடிஸா மாநிலம் அஸ்கா மக்களவை தொகுதியைச் சேர்ந்த பிஜூ ஜனதாதள் கட்சியின் உறுப்பினர் எல் கே ஸ்வைன் மறைவுக்கு அவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது உறுப்பினர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மறைந்த உறுப்பினர் ஸ்வைள் கிராமப்புற மேம்டாட்டிற்காகவும் சமூக நலத்திற்காகவும் ஆற்றிய பணிகள் என்றென்றும் நினைவுக் கூற தக்கது என்று கூறியுள்ளார்

விசாரணையின்போது நடைபெற்ற நீண்ட வாதத்திற்குப் பின்னர் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர்

சுட்ட விரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக திருமதி பிரியங்கா வதேராவின் கணவர் திரு ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு சும்பித் பத்ரா வலியுறுத்தியுள்ளார் சுட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணைக்காக தொழில் அதிபர் திரு ராபர்ட் வதோ அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் இன்று நேரில் ஆஜரானார் லண்டனில் பல்வேறு சொத்துக்களை வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக திரு வதேராவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே கடந்த வாரம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய தில்லி நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது முன்னதாக திரு வதேரா லண்டனில் பல்வேறு சொத்துக்கள் வாங்கியதற்கான தகவல்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தில்லி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிலவிவரும் மோசுமான வாளிலை காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வழிப்பாதையில் மட்டும் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே அகில இந்திய வானொலிக்கு பேட்டி அளித்த இந்திய வானிலை நிலைய இயக்குநர் திருமதி கோனம் லோட்டஸ் மாநிலம் முழுவதும் பனிப்பொழிவு மற்றும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள சக்குரா கிராமத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி கட்டிக்கொல்லப்பட்டான் சக்கோரா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திவந்த தேடுதல் வேட்டையின் போது அவர்கள் சென்றுக்கொண்டிருந்த வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத தீவிரவாதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்புத் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

இப்பகுதியில் மே லும் பல தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைளை மேற்கொண்டுள்ளனர் அஸ்ஸாம் மாநிலத்தில் வரும் நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அம்மாநில சுட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் திரு ஹிமன்தா பிஸ்வா சர்மா இதனை தாக்கல் செய்தார் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்குவது மாற்றுத் திறனாளிகளுக்கான பிரத்யேக பல்கலைக்கழகத்தை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தனது பட்ஜெட் உரையில் அறிவித்தார்

கலாச்சார அமைச்சகத்தின்கீழ் செயல்படும் தன்னிச்சை அதிகாரம் பெற்ற சங்கீத நாடக அகாடமியின் பொதுக்குழு கூட்டத்தில் விருது வழங்குவதற்கான கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டனர்

லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகளுக்காக விண்ணப்பிக்குமாறு நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையிலான தேடுதல் குழு அறிவித்துள்ளது

மக்களுக்கு குறைவான விலையில் மருந்து பொருட்கள் கிடைக்க ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயூஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத்நாயக் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆயூஷ் துறை மாநாட்டில் பேசிய அவர் வரும் காலங்களில் தேசிய சுகாதாரத் திட்டத்தின்கீழ் ஆயூஷ் துறைக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார் நாட்டில் தற்போதுள்ள பிரபலமான மருத்துவ முறைக்கு மாற்றாக உருவாக்கப்படும் இந்த புதிய மருத்துவ முறை முக்கியத்துவம் பெறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் ககாதார முறையயை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே ஒத்துழைப்ப மேப்படுத்தும் வகையிலும் இந்த மாநாடுக்கு ஆயூஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது கேந்திரிய வித்யாவயா மற்றும் நவோதயா பள்ளிகளின் முதல்வர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் திருமதி மீனா இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார் தரமான கல்வியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

நாட்டில் தரமான கல்வியை அளிப்பதன் மூவம் குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு இதுபோன்ற தேர்வுகள் உதவிடும் என்று திருமதி மீனா தெரிவித்தார்

பேரிடர் மீட்பு பணிகளில் பல்வேறு குழுக்களுடனான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்த இரண்டு நாள் பயிலரங்கம் புதுதில்லியில் இன்று முடிவடைந்தது வெளியுறவுத் துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சகத்தடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பயிலரங்கத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தேசிய பேரிடர் மீட்புப் படை இந்திய பெருங்கடல் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர்

தேசிய அளவில் காவல் துறையின் பணிகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது காவல் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இம்மாநாட்டை ஐம்மு கஷ்மீர் மாநில முன்னாள் ஆளுநர் திரு எள் என் ஓரா தொடங்கி வைக்கிறார் இம்மாநாட்டில் காவல் துறையினரின் திறன் அணுகுமுறை பிரச்சினைகளை கைபாளும் விதம் தொழில்நுட்பத்தை கையாளும் திறன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது

கடலோரப் பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ளும் வகையில் இந்திய கடலோர காவல் படை மற்றும் இந்திய விமான நிலைய ஆணையம் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது போர்ட் பிளேயரில் உள்ள கடலோர காவல் படையினரின் மண்டல தலைமை அலுவலகத்தில் கடலோர காவல் படைத் தலைவர் திரு மனிஷ் விஷால் பட்நாயக் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது

எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுத்து நிறுத்த தேவையான விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அனுமதி வழங்கியது